காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் ஒருங்கிணைந்த இந்தியாவை உருவாக்க மக்கள் ஒன்றிணைக்கப்படுவார்கள் என்று கட்சித்தலைவர் திரு

பி எல்

பிரதமர் திரு

நீட் தேர்வை எதிர்க்கும் மாநிலங்களில் அது ரத்து செய்யப்படும் விவசாயத்திற்கென தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும்

அரசு பணிகளுக்கான விண்ணப்ப கட்டணங்கள் முழுமையாக ரத்து செய்யப்படும் அனைத்து மாநில விவசாயக்கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும்

வரி விகிதம் ஒரே அளவில் இருக்கும்

அரசு மருத்துவமனைகளை வலுப்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கு உயர் சிகிச்சை வழங்கப்படும் மக்களை ஒருங்கிணைத்து ஒற்றுமையான இந்தியாவை உருவாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னிந்திய மக்களை புறக்கணிக்காமல் தோளோடு தோள் நின்று செயலாற்றும் வகையில் தாம் கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில் போட்டியிட உள்ளதாக கூறினார்

இத்தொகுதியில் தேர்தல் புகார்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தொலைபேசியிலும் மின்னஞ்சல் மூலமாகவும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் வே

இம்முகாமின்போது ஆட்சித்தலைவர் திருமதி இன்னசென்ட் திவ்யா முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஏஏீயுவு கருவி குறித்த செயல்விளக்கமும் நடைபெற்றது இத்தொகுதி தேர்தல் பார்வையாளர்கள் ஹசன்லால் கிப் ஜென் உள்ளிட்டோர் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் மரக்கன்றுகளை நட்டனர் ஒட்டுப்போடுங்கம் என்ற குறும்பட விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தையும் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் பள்ளி மாணாக்கர் தங்களது பெற்றோர்களை தவறாமல் வாக்களிக்க செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார்

முள்ளும் மலரும் உதிரிப்பூக்கள் பூட்டாத பூட்டுக்கள் மெட்டி நண்டு நெஞ்சத்தை கிள்ளாதே ஜானி கை கொடுக்கும் கை உள்ளிட்ட சிறந்த திரைப்படங்களை இயக்கியவர் அண்மையில் தெறி சீதக்காதி பேட்ட உள்ளிட்ட திரைப்படங்களிலும் அவர் நடித்திருந்தார்

பத்து நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் தினமும் சுவாமி ஜெயந்திநாதர் தங்கச்சப்பரத்தில் வசந்த மண்டபத்தில் எழுந்தருள்வார்

பி எல்